சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஜிப்மரில் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை மத்திய மருத்துவக் குழு நடத்தினாலும் புதுச்சேரிக்கான இடஒதுக்கீடு தொடர்ந்து கிடைக்கும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி உறுதி அளித்துள்ளார்

விவசாயிகளுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலையை அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் வேளாண் விளைபொருட்களை அரசு தொடர்ந்து வாங்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் மக்களிடையே பொய்யை விதைக்கும் வேலையை எதிர்கட்சிகள் விட்டு விட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்

இந்த சம்பவம் தொடர்பாக உத்தரபிரதேச மாநில அன்றைய முதலமைச்சர் திரு கல்யாண் சிங் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான திரு எல் கே அத்வானி பிஜேபி மூத்த தலைவர் திரு முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது

இதை உத்தரபிரதேசத்திலும் தமிழகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

தமிழ்நாடு அஸ்ஸாம் கேரளா மற்றும் மேற்குவங்காளம் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத் தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை இம்மாநில சட்டமன்றங்களின் பதவிக் காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைவதால் அங்கு தேர்தல் நடத்துவதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து அம்மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மற்றும் தலைமை தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் இந்த முடிவிற்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறி உள்ளது

ஜிப்மர் ஜிப்மரில் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை மத்திய மருத்துவக் குழு நடத்தும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு கிடைக்காது என சிலர் தவறான தகவல்களை சமூக ஊடகங்கள் வழியாக பரப்பி வருவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறி உள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் படி காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரிக்கான இடஒதுக்கீடு தொடர்ந்து கிடைக்கும் என அவர் உறுதி அளித்தார்

தற்போது சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகின்றன நாளை மறுநாள் சேர்க்கைக்கான குலுக்கள் நடைபெற உள்ள நிலையில் இதுதொடர்பாக அரசு வழங்கி உள்ள நடைமுறைகள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏனாம் ஏனாமில் எண்ணெய் குழாய் பதிப்பு பணி காரணமாக மீனவர்களுக்கான ஏழரை மாத கால மீன்பிடி தடைக்கால இழப்பீட்டு தொகையை குஜராத் மாநில பெட்ரோலியக் கழகம் வழங்க ஒப்புக் கொண்டுள்ளதாக புதுச்சேரி சுகாதார மற்றும் சுற்றலாத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறி உள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலையை அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் அவற்றை தொடர்ந்து வாங்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஜிப்மரில் இந்த ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை மத்திய மருத்துவக் குழு நடத்தினாலும் புதுச்சேரிக்கான இடஒதுக்கீடு தொடர்ந்து கிடைக்கும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி உறுதி அளித்துள்ளார்

அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான வைஷ்ணவ ஜனதோ பாடலுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம்